தமிழ்நாட்டில் ராணுவ தளவாட மண்டலம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் டபுள் ட்ராப் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரேயாசி சிங் இன்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

பருவ மாற்ற சவால்களை எதிர்கொண்டு நீடித்த நிலைத்தன்மை கொண்ட எதிர்காலத்திற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ளிசக்தி வளர்ச்சி சகாப்தத்தில் இந்தியாவும் நுழைந்திருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

எண்ணெய் பிரிவில் அரசு வெளிப்படைத்தன்மையை கொண்டுவந்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் ளிசக்திக்கான தமது தொலைநோக்கு பயன்பாடு திறன் நீடித்த நிலைத்தன்மை பாதுகாப்பு ஆகிய நான்கு பெரும் தூண்களை அடிப்படையாகக் கொண்டது என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி முத்ரா யோஜனா திட்ட பயனாளிகளிடம் இன்று புதுதில்லியில் அவரது இல்லத்தில் கலந்துரையாடுகிறார்

முத்ரா திட்ட பயனாளிகளிடம் கலந்துரையாடுவதை தாம் எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர்கள் கடந்து வந்த பாதை குறித்து அறிய முனைப்போடு இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

சிறுகுறு நடுத்தர தொழில்முனைவோர் பிரிவு முத்ரா யோஜனா திட்டத்தின்கீழ் வலுவடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பெருநிறுவனங்கள் அல்லாத சிறிய வர்த்தக தொழிலகங்களுக்கு நிதியுதவிகள் வழங்கி மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு முத்ரா கடனுதவி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் பயனாளிக்கு நிதி உதவியின் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் ராணுவத் தளவாடக் கண்காட்சியை நாளை அவர் தொடங்கி வைக்கிறார் ராணுவத் தளவாடங்கள் பீரங்கிகள் போர்க் கப்பல்கள் சிறு நிறுவனங்களின் உற்பத்தி படைக்கலன்கள் உள்ளிட்டவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன

இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தின் வைரவிழா கொண்டாட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அதனை தொடர்ந்து அன்று பிற்பகலே அவர் டெல்லி திரும்புகிறார்

காஞ்சிபுரம் திருவிடந்தையில் ராணுவ தளவாட கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்ய இந்தியாவிற்கு போதிய திறன் இருப்பதாக கூறினார் இந்திய ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறிய அவர் ராணுவ தளவாடங்களில் முதலீடு செய்வோருக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் கூறினார் தளவாடக்கண்காட்சியை ஏற்படுத்தியிருப்பதற்கு திருவிடந்தையில் வேறுபல காரணங்களும் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் கண்காட்சி அமைப்பாளர்கள் சிறிது நேரம் ஒதுக்கி இப்பகுதியின் அருகே அமைந்துள்ள மகாபலிபுரம் சோழமண்டலம் கிழக்கு கடற்கரையின் எழில்மிகு வனப்பை கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சந்திரசூட் அடங்கிய அமர்வு இதனை தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிதான் அரசியல் சாசன நடைமுறையின்படி உயர்ந்தவர் என்பதால் இந்த அதிகாரத்தின்கீழ் உச்சநீதிமன்றம் முறையாக செயல்படுவதை கண்காணிக்கும் வகையில் அவர் பொறுப்பெடுத்துக்கொண்டு ஒதுக்கும் பணிகளில் எந்தவித அவநம்பிக்கைகளும் இருக்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

பொதுமக்கள் இசேவை மையங்கள் மூலமும் அங்கீகரிக்கப்பட்ட இணையதள மையங்கள் மூலமும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இதன் காரணமாக கிருஷ்ணகிரி காஞ்சிபரம் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பெரும்பாலான கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன வேலூரில் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர்

தர்மபுரி பெண்ணாகரம் பகுதியில் பேருந்துகள் மீது கல் எறி சம்பவங்கள் நடைபெற்றன துாத்துகுடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு

பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத்தலைவரும் பிரதமரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர்

பேட்மிட்டன் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் பி

சிந்து கிடாம்பி றீகாந்த் ஆகியோர் தனிநபர் பிரிவில் தங்களது பதக்க வேட்டையை தொடங்க உள்ளனர்